அதிநவீனதொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்

பிஜப்பூர் மாவட்டத்தில் நிகழ்ந்தவெடிகுண்டுதாக்குதலில் பாதுகாப்புப்படையினர் ஐந்துபேர் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர்

பண்டித ஐவஹர்லால் பிறந்தநாள் இன்றுநாடுமுழுவதும் குழந்தைகள் தினமாககொண்டாடப்படுகிறது இலங்கையில் புதியபிரதமராகநியமனம் செய்யப்பட்டதிருமகிந்தாராஜபக்சேக்குஎதிராகஅந்நாட்டுநாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லாதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

தொலைவில் மையம் கொண்டுள்ளது இனிவிரிவானசெய்திகள் பொருளாதாரவளர்ச்சியில் புதியதொழில்நுட்பத்தின் திறனைஅறிந்துமக்களுக்குஉதவும் புதியகண்டுபிடிப்புகளைஉருவாக்கவேண்டியதுஅவசியம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் இரண்டுநாள் அரசமுறைப் பயணமாகசிங்கப்பூர் சென்றுள்ளஅவர் சிங்கப்பூர் ஃபின்டெக் உச்சிமாநட்டில் கலந்துகொண்டுபேசினார் வளர்ந்துவரும் நாடுகளும் உலகநாடுகளும் போட்டிபோட்டுவரும் நிலையில் புதியகண்டுபிடிப்புகள் வளர்ச்சிகாணவும் வாழ்க்கைதரத்தைமேம்படுத்தவும் தொழில்நுட்பவல்லுநர்கள் மூலம் நடவடிக்கைமேற்கொள்ளவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டார்

இந்தமாநாட்டில் ஆசியான் நாடுகளுடன் இந்தியநிறுவனங்களை இணைக்கும் புதியதொழில்நுட்ப இருவழிபரிமாற்றசெயலியை திருநரேந்திரமோடியும் சிங்கப்பூர் துணைபிரதமர் திருபிசண்முகரத்தினமும் இணைந்துஅறிமுகப்படுத்தினர்

தமதுபயணத்தின் போதுபிரதமா் திருநரேந்திரமோடி பல்வேறுநாடகளின் தலைவா்களைசந்தித்து

இதில் இருவரின் உடல்நிலைகவலைக்கிடமாகஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்டதலைநகரிலிருந்துபிஜப்பூர் போபால்பட்டினம் தேசியநெடுஞ்சாலையில் எல்லைபாதுகாப்புப் படையினர் சென்றவாகனத்தின் மீதுமாவோயிஸ்ட்டுகள் இந்ததாக்குதலைநடத்தியதாககாவல்துறைதெரிவித்துள்ளது

நாட்டின் முதலாவதுபிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் இன்றுநாடுமுழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் விடுத்தள்ளசெய்தியில் முதல் பிரதமர் ஜவஹா்லால் நேருவின் பங்களிப்பைநினைவு கூறுவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளதமதுடுவிட்டர் செய்தியில் சுதந்திரப் போராட்டவீரரான ஜவஹர்லால் நேருபிரதமராகபதவிவகித்தகாலத்தில் நாட்டிற்குஆற்றியபெரும்பங்கை நினைவுகூர்ந்துள்ளார் நாடாளுமன்றமையமண்டபத்தில் உள்ள ஐவஹா்லால் நேருவின் உருவப்படத்திற்குமக்களவைத்தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் பிஜேபி மூத்ததைவர் திருஎல் கேஅத்வானிஉட்படபல்வேறுஉறுப்பினர்கள் மரியாதைசெலுத்தினர் புதுதில்லியில் சாந்திவனத்தில் அமைந்தள்ளஅன்னாரதுநினைவிடத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திருபிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசுதுணைத்தலைவர் திருஹமீதுஅன்சாரி முன்னாள் பிரதமர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திஉட்படதலைவர்கள் டாக்டர் பலர் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

இதையொட்டி நாடுமுழுவதும் குழந்தைகளின் உரிமைகுறித்தும் அவர்களதுகல்விதொடர்பாகவும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனாஅந்நாடடின் நாடாளுமன்றத்தைகலைத்ததற்குஎதிராகஉச்சநீதிமன்றம் அளித்ததீர்ப்பைஅடுத்து அந்நாட்டுநாடாளுமன்றகூட்டம் இன்றுநடைபெற்றது கூட்டம் தொடங்கியதும் எதிர்க்கட்சிஉறுப்பினர்களுக்கும் கட்சிஉறுப்பினர்களும் ஆளும் இடையேகடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது இந்நிலையில் இலங்கைஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனா புதியபிரதமராகநியமித்ததிருமகிந்தாராஜபக்ஷேக்குஎதிராக அந்நாட்டுநாடாளுனமன்றத்தில் கொண்டுவரப்பட்டநம்பிக்கையில்லாதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்ததீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இருப்பினும் திருரணில் விகிரமசிங்கேஆதரவாளர்கள் அவரைபிரதமராகநியமித்ததற்குவாழ்த்துதெரிவித்தனா் திருராஜபக்கே யின் ஆதரவாளர்களும் அவருக்குஆதரவாககுரல் எழுப்பி அவைத்தலைவருக்குஎதிராககோஷங்களைஎழுப்பி இலங்கைஅதிபர் திருசிறிசேனா இந்தவிவகாரத்தில் தலையிடுமாறுகோரினர் திருமகிந்தாராஜபக்சேயைபிரதமராகநியமித்து அதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாபிறப்பித்தஉத்தரவுக்குஅந்நாட்டுஉச்சநீதிமன்றம் அடுத்தமாதம் ஏழாம் தேதிவரைதடைவிதித்துள்ளது இது தொடர்பானவழக்குவிசாரணைஅடுத்தமாதம் ஐந்தாம் தேதியன்றுநடைபெறும் என்றுநீதிமன்றம் கூறியுள்ளது அடுத்தஆண்டு ஜனவரிஐந்தாம் தேதிதேர்தல் நடைபெறும் என்றுஅதிபர் கூறியிருந்தநிலையில் தேர்தல் ஆணையம் எவ்விதஏற்பாடுகளையும் மேற்கொள்ளக் கூடாதுஎன்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரதமரின் கிராமசாலைகள் மேம்பாட்டுதிட்டம் அரியலூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்துவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடல் அலைகள் இயல்பைவிடஅதிகஉயரம் எழும்பும் தமிழ்நாடுமற்றும் புதுச்சேரிகடற்கரையைஒட்டியுள்ளமீனவர்கள் நாளைமாலைவரைமீன்பிடிக்கசெல்லவேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கஜா புயல் கரையைகடக்கும்போதுபாதிப்பு ஏற்படும் என்றுகருதப்படும் நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டங்களில் உள்ளபள்ளிக் கல்லூரிகளுக்குநாளைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது